புதிய இந்தியாவைஉருவாக்குவதில் மத்திய அரசுடறுதியுடன் இருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடகூறியுள்ளார்

வேலூர் மக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுகசா்பில் திரு ஏ சிசண்முகமும் திமுகசா்பில் திருகதிர் ஆனந்தும் வேட்பாளர்களாகஅறிவிக்கப்பட்டுள்ளனர் உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இலங்கையைஎதிர்கொள்கிறது கனடாஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் கஸ்யப் அரை இறுதிக்குமுன்னேறியுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் புதிய இந்தியாவைஉருவாக்குவதில் மத்திய அரசுஉறுதியுடன் இருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்ததினத்தையொட்டி பாரதீய இன்றுவாணாசியில் பிஜேபி யின் தேசியஅளவிலாளகட்சிஉறுப்பினர் சேர்க்கையைதொடங்கிவைத்துஅவர் பேசினார் நிர்ணயிக்கப்பட்டபொருளாதார இலக்கைமத்தியஅரசுளட்டும் என்றும் பிரதமர் கூறினார் மத்தியஅரசுநிர்ணயித்த இலக்கைஎட்டுவதுதொடர்பாகஎதிர்க்கட்சிகள் கேள்விஎழுப்புவதுதவறானதுஎன்றுஅவர் கூறினார் விவசாயிகளின் நலனுக்கானபல்வேறுதிட்டங்கள் பட்ஜெட்டில் இடம் பெற்றிருப்பதாகவும திருநரேந்திரமோடிதெரிவித்தார் முன்னதாகவாரணாசிவிமானநிலையத்தில் முன்னாள் பிரதமர் லாவ்பகதுர் சாஸ்திரியின் திருவுருவச் சிலையையும் பிரதமர் திறந்துவைத்தார் நாட்டின் ஒட்டுமொத்தபொருளாதாரவளா்ச்சிக்குமத்தியபட்ஜெட் உதவிடும் என்றுநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார்

ஒவ்வொருதுறைக்கும் ஐந்துஆண்டுகளுக்கான இலக்கினைமுன்னிறுத்தும் வகையில் பட்ஜெட் உள்ளதாகவும் அவர் கூறினார் மானியங்களைதேவைப்படாதவர்கள் அவற்றைதாங்களாகவேமுன் வந்துரத்துசெய்வதினால் அந்ததொகை இதரவளர்ச்சித் திட்டங்களைநிறைவேற்றுவதற்குஉதவிடும் என்றுஅவர் கூறினார் முன்னதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஊரகவளர்ச்சிக்குஉயர் முன்னுரிமைஅளிக்கப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார் வங்கிசாராநிதிநிறுவனங்களைஒருங்கிணைப்பதற்குமுக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவம் அவர் கூறினார்

புதியகண்டுபிடிப்புகளுடன் தொழில் நிறுவனங்களுக்குவரிச்சலுகைகள் க்படிய அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்களவையில் பட்ஜெட்டைதாக்கல் செய்துஉரையாற்றியஅமைச்சா்

வேளாண் மற்றும் வேளாண்சாா் தொழில்களுக்கானகட்டமைப்பு வசதிகள் மிகப்பெரியஅளவில் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினாா உணவுப்படுதப்படுத்துதல் துறையில் தனியார் கூடுதலாக பங்களிக்கஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

மத்தியஅரசின் பட்ஜெட்டிற்குபல்வேறுதொழில் அமைப்புகள் வரவேற்பு தெிவித்துள்ளன

அனைத்துத் தரப்பு மக்களின் வளர்சிக்கு இந்தபட்ஜெட் உதவிடும் என்றுபிஜேபி யின் தேசியசெயலர் திருஎச் ராஜாகூறியுள்ளார் விவசாயிகளின் நலனுக்கு இந்தபட்ஜெட் உதவிடும் என்றுநபாா்டு வங்கியின் தலைவா் திருஎச் கேபன்வாலாகூறியுள்ளார் வளர்ச்சிக்கானபட்ஜெட் இது என்றுவருவாய்த்துறைசெயலர் திருபாண்டேகருத்துதெரிவித்துள்ளார்

வீட்டுவசதிதிட்டம் அந்ததுறையின் வளர்ச்சிக்குஉதவிடும் அனைவருக்கும் என்றுகட்டுமானநிறுவனங்கள் கருத்துதெரிவித்துள்ளன தமிழகத்திலிருந்துமாநிலங்களவைக்கு உறுப்பின்களைதேர்ந்தெடுப்பதற்கானதேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்றுஅறிவிக்கப்பட்டுள்ளனர் இதன்படிமுன்னாள் அமைச்சர் திருமுகமது ஜான் மேட்டூர் நகரசெயலாளர் திருசந்திரசேகரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலின்போதமேற்ரெகள்ளப்பட்டஒப்பந்தத்தின்படிஒரு இடம் பாமக விற்குஒதுக்கப்பட்டிருப்பதாகஅஇஅதிமுக வின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

திமுகசா்பில் போட்டியிடும் திருகண்முகம் திருவில்சன் அதன் கூட்டணிகட்சியானமதிமுக வின் பொதுச்செயவாளர் திருவைகோஆகியோர் இன்றுசென்னையில் சட்டப்பேரவைசெயலரிடம் மனுக்களைதாக்கல் செய்தனர் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் அக்கட்சியின் மூத்தநிர்வாகிகள் மற்றும் மதிமுககட்சியைச் சேர்ந்தநிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் இந்ததேர்தலில் வேட்புமனுக்களைதாக்கல் செய்யவரும் திங்கட்கிழமைகடைசிநாளாகும் மனுக்கள் மீதானபரிசீலனைசெவ்வாய்கிழமைமேற்கொள்ளப்படும்

வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குஎண்ணிக்கைதொடங்கும்

வேலூர் மக்களவைத் தொகுதிக்கானஅஇஅதிமுகமற்றும் திமுகவேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி இஅதிமுகசா்பில் புதியநீதிக்கட்சியின் தலைவா் திரு ஏ சிகண்முகமும் திமுகசா்பில் திருகதிர் ஆனந்த்தும் போட்டியிடுகின்றனர் தமிழகத்தில் மருத்துவபடிப்பு மாணவர் சேர்க்கைக்கானதரவரிசைப் பட்டியல் இன்றுவெளியிடப்பட்டது நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் விஜயபாஸ்கர் இப்பட்டியலைவெளியிட்டபின்னர் மக்கள் செய்தியாளர்களிடம் பேசினார்

கோவையில் நடைபெற்ற இந்தஆலோசனைக் கூட்டத்தில் மேற்குமண்டலகாவல்துறைதலைவா் திருபெரியப்யா கோவை சேலம் சரக டி ஐ ஜி க்கள் மற்றும் எட்டுமாவட்டகாவல்துறைகண்காணிப்பாளர்கள் இதில் பங்கேற்றனர் மேற்குமண்டலத்தில் சட்ட் ஒழுங்கு நிலைமைஉள்ளிட்டபல்வேறபிரச்சினைகள் குறித்து இந்தகூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் உத்திரபிரசேத்தின் பல்வேறுபகுதிகளில் பரவலாகமழைபெய்தது வெய்யிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுவந்தமக்களுக்குஆறுதல் அளிக்கும் வகையில் இந்தமழழ இருந்ததாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மான்செஸ்டரில் மாலை ஆறு மணிக்குதொடங்கவுள்ளமற்றொருபோட்டியில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காவைஎதிர்கொள்கிறது இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூஸிவாந்துஅணிகள் அரையிறுதிக்குதகுதிபெற்றுள்ளன முதலாவதுஅரையிறுதிப் போட்டிவரும் செவ்வாய்கிழமையும் இரண்டாவதுஅரையிறுதிப் போட்டிவரும் வியாழக்கிழமைநடைபெறவுள்ளன